திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் இந்திய கல்வித்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

எட்டு மாதங்களுக்குப் பின் இன்று முதல் திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது

செய்ய வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பள்ளி கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனை மேம்படுத்த வகை செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் தமிழகம் குஜாத் உட்பட ஐந்து மாநிலங்களில் இத்தகைய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் செய்தியாள்களிடம் தெரிவித்தாா்

மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள பள்ளிக் கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறளை மேம்படுத்த வகை செய்யும் திட்டம் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களோடு ஒருங்கிணைந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் பிரதம் திரு நரேந்திர மோடி அரசின் இந்தத் திட்டம் இந்திய கல்வித்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவா் தமது டுவிட்டா் செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா் பழமைவாத தடைகளை அகற்றி புரிதலுடன்கூடிய கற்றலை இந்தத் திட்டம் அடிப்படையாகக் கொண்டிருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களுக்கு திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் பள்ளிக் கல்வி முறையில் கவனம் செலுத்துவதற்கு உதவு புரிவதுடன் கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஊரடங்கை அடுத்து மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை கமார் எட்டு மாதங்களுக்குப் பின் இன்று முதல் திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது

பார்வையாளா்களும் ஊழியா்களும் முக கவசம் அணிவது கட்டாயம் எச்சில் துப்புவது தடை செய்யப்படும் நுழைவாயிலில் உடல் வெப்பம் கண்டறியப்பட்டு நோய் அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் பணி சுப்யும் பகுதிகளிலும் நுழைவாயில்களிலும் கை களை சுத்தம் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது

அளைத்திந்திய மருத்துவ அறிவியல் கல்விக் கழகங்களின் தலைவர்கள் மற்றும் மத்திய அரசு மருத்துவமனைகளின் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டார்

காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்ச் திருமதி நிமலா சீதாராமன் பங்கேற்றார்

மீட்சி பெறுவதற்கான திட்டங்களில் சுகாதாரம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் சமச்சீராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் செயல் திட்டத்தை தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப மாற்றியமைப்பதற்கான முக்கிய கோட்பாடுகள் குறித்தும் விவரித்தார்

வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மாநில போக்குவரத்துத்துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இதற்கான பூமி பூஜை பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார்

முகக்கவசம் அணிவோம் சமூக இடைவெளியை கடைப்பிடிப்போம் கைகளை கத்தமாக வைத்துக்கொள்வோம் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை எந்தவித உச்சவரம்பும் இல்லாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் கோரியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோவில்களின் உபரி நிதியை கிராம கோவில்கள் சீரமைப்பு உள்ளிட்ட பிற பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கான இடைக்கால தடையை நிரந்தர தடையாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெரிய கோவில்களின் உபரி நிதியில் பத்து கோடி ரூபாயை பிற பணிகளுக்கு ஒதுக்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த டிவிஷன் பெஞ்ச் இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுக்களில் திருப்தி இல்லையென்றால் உரிய அதிகாரிகளை நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதிகள் திரு சத்ய நாராயணன் திருமதி ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்தது இருவரி செய்திகள் ச்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் தலைவராக இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கான இதன் பதவிக் காலத்தில் பிரான்ஸ் இணை தலைவராக இருக்கும்

பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவி செய்ய ஐ நா வின் நிவாரணப் பணிகள் முகமைக்கு இந்தியா பத்து லட்சம் டாலர் வழங்கியுள்ளது

திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆறு திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு வட்டங்களைச் சேர்ந்த கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது

ஷார்ஜாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன